முன்னாள் பிரதமர் திரு அட்டல் பிகாரி வாஜ்பாயின் இறுதிச் சடங்குகள் இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு புதுதில்லி ராஷ்டீரிய ஸ்மிருதி ஸ்தல்லில் நடைபெறும்

அதன் பிறகு அவரது உடல் தீன் தயாள் உபாத்யாயா சாலையில் உள்ள பிஜேபி தலைமையிடத்திற்கு கொண்டுசெல்வப்பட்டு காலை ஒன்பது மணி முதல் பொது மக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் வைக்கப்படும் இறதி ஊர்வலம் கட்சி தலைமையகத்திலிருந்து பிற்பகல் ஒரு மணிக்கு புறப்படும் என்றும் இறுதிச் சடங்குகள் மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் என்றும் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்தார் திரு வாஜ்பாயின் மறைவுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் ஏழு நாள் துக்கம் அனுசரிக்க மத்திய அரசு அறிவித்துள்ளது

வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் எஹ கமிஷன் அலுவலகங்களில் திரு வாஜ்பாயின் இறுதிச் சடங்கு நடைபெறும் இன்றைய தினம் இந்திய தேசியக் கொடி அரைகம்பத்தில் பறக்கவிடப்படும் மத்திய அரசு அலுவலகங்கள் மத்திய பொதுத்துறை நிறுவளங்கள் ஆகியவற்றுக்கு இன்று பிற்பகல் அரைநாள் விடுமுறையை மத்திய அமைச்சரவை அறிவித்துள்ளது

திரு வாஜ்பாய்க்கு மரியாதை செலுத்தும் வகையில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் இன்று விடுமுறை அறிவித்துள்ளன முன்னாள் பிரதமர் திரு அட்டல் பிகாரி வாஜ்பாயின் இறுதிச்சடங்கை முன்னிட்டு புதுதில்லியில் இன்று காலை எட்டு மணி முதல் கிருஷ்ணமேனன் சாலை சுனேரிபாக் சாலை துக்ளக் சாலை அக்பர் சாலை தீஸ் ஜனவரி சாலை மான் சிங் சாலை பகவான் தாஸ் சாலை ஷாஜகான் சாலை சிக்கந்தரா சாலை உள்ளிட்ட சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என்று தில்லி போக்குவரத்துக் காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் திரு அட்டல் பிகாரி வாஜ்பாயிள் சிந்தனைகள் கருத்துக்கள் மற்றும் வார்த்தைகள் மக்களிடையே என்றும் நிலைத்து நின்று அவர்களை மனஎழுக்சி அடையச் செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் நேற்றிரவு தொலைக்காட்சி மூலம் பிரதமர் ஆற்றிய உரையில் திரு வாஜ்பாயின் மரணத்தால் இந்தியா மாபெரும் ரத்னம் ஒன்றை இழந்துவிட்டது என்று கூறினார் அவரது மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவு என்றும் அவர் விட்டுச்சென்ற இடைவெளியை ஒருபோதும் நிரப்ப இயலாது என்றும் கூறினார் திரு வாஜ்பாய் தமக்கு சிறப்பான அமைப்பு மற்றும் நிர்வாக அம்சங்களை கற்பித்தார் என்றும் அவர் தனது தந்தையை போன்றவர் என்றும் பிரதமர் கூறினார் தளது தலைமை மற்றும் கடின உழைப்பால் திரு வாஜ்பாயி ஜன சங்கத்தையும் பிஜேபியையும் வலுப்படுத்தினார் என்றும் அந்த கட்சிகளை நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டுசென்றார் என்றும் பிரதமர் கூறினார் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் நாடுகளும் முன்னாள் பிரதமர் திரு அட்டல் பிகாரி வாஜ்பாய் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளன புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதகரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் பிரதமர் மரணம் குறித்து இந்தியாவுடன் இணைந்து அமெரிக்காவும் துயரத்தில் ஆழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா உறவுகளை பெரிய அளவில் உயர்த்தியதற்காக இந்த பழம்பெரும் தலைவர் நினைவுக்கூறப்படுவார் என்றும் அமெரிக்க தூதரகம் திரு வாஜ்பாயின் குடும்பத்தினருக்கும் இந்திய மக்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்வதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது சிறந்த ராஜதந்திரியான திரு அட்டல் பிகாரி வாஜ்பாயின் மரணம் குறித்து ரஷ்யாவும் துக்கம் கொண்டிருப்பதாக இந்தியாவில் உள்ள ரஷ்ய தூதர் திரு நிக்கோலெ குடாஷெவ் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள ஜப்பாள் தூதர் திரு கெஞ்சி ஹிராமாட்சு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முன்னாள் பிரதமரின் மறைவு தங்களை துயரத்தில் ஆழ்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய தலைவரின் மறைவு இந்தியாவுக்கு மட்டுமின்றி ஜப்பான் மற்றும் இதர ஆசிய பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த சர்வதேச சமுதாயத்திற்கும் பேரிழப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார்

நீதிபதிகள் திரு ரஞ்சன் கோகாய் திரு ஆர் எஃப் நாரிமன் ஆகியோரைக் கொண்ட உச்சநீதிமன்ற பிரிவு அனைத்து அஸ்ஸாம் மாணவர்கள் யூனியன் அனைத்து அஸ்ஸாம் சிறுபான்மை மாணவர்கள் யூனியன் ஆகியவை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டுள்ளது பொது மக்கள் அறிந்துகொள்ளும் வகையில் அனைத்து பஞ்சாயத்து அலுவலகங்களிலும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டு வரைவு நகல்களை வைக்குமாறும் உச்சநீதிமன்றம் ஒருங்கிணைப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளது

கேரளா வெள்ள நிலைமை குறித்து ஆராய்வதற்காகவும் அம்மாநிலத்திற்கு தொடர்ச்சியான அதிகபட்ச உதவியை உறுதிசெய்வதற்கும் நேற்று அமைச்சரவை செயலாளர் தலைமையில் உயர்நிலைக்குழுக் கூட்டம் நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவின்பேரில் அமைச்சரவை செயலாளர் திரு பிகே சின்ஹா தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவின் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் என்று உள்துறை அமைச்சக செய்திக் குறிப்பு கூறுகிறது இக்கூட்டத்தில் பாதுகாப்பு உள்துறை நீர் ஆதாரங்கள் ஆகிய அமைச்சகங்களின் செயலாளர்களும் ரானுவம் கப்பற்படை விமாளப்படை கடலோரக் காவல்படை தேசிய பேரிடர் உதவிப்படை ஆகியவற்றின் தலைவர்களும் தேசிய பேரிடர்மேவாண்மை ஆணையத்தின் உறுப்பினர் மத்திய நீர் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கேரள மாநிலத்தின் பிரதிநிதிகள் அம்மாநில தலைமைச் செயலாளர் தலைமையில் இந்த கூட்டத்தில் காணொலி மூலம் பங்கேற்றனர் என்றும் அந்த குறிப்பு கூறுகிறது வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சிக்கலை சமாளிக்க கேரள மாநிலத்திற்கு உடனடியான தொடர்ந்த உதவிகளை வழங்குமாறு அமைச்சரவை செயலாளர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த குறிப்பு கூறுகிறது கேரள மாநிலத்திற்கு முழு ஆதரவையும் மத்திய அரசு அளித்து வருவதாக அந்த குறிப்பு தெரிவிக்கிறது தேசிய பேரிடர் மேலாண்மைக்குழு இன்று மீண்டும் கூடி நிலைமையை ஆய்வுசெய்ய உள்ளது இதனிடையே கேரளாவில் பலத்த மழை காரணமாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன வீடுகளும் சாலைகளும் மக்களும் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கேரள மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டு வெள்ளம் பாதித்தப் பகுதிகளை விமானத்திலிருந்து பார்வையிடவுள்ளார் மத்திய அமைச்சர் திரு கே ஜே அல்போன்ஸ் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார் திரு வாஜ்பாயின் இறுதிச் சடங்கில் கலந்தகொண்டுவிட்டு பிரதமர் இன்று கொச்சி வருவார் என்றும் அதனை அடுத்து நாளை பிரதமர் வெள்ளம் பாதித்தப் பகுதிகளை பார்வையிடுவார் என்றும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்றம் இன்று கூடி பிரதமரை தேர்ந்தெடுக்கவுள்ளது அந்நாட்டின் எதிர்க்கட்சிக் கூட்டணியில் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் பிரிவு தலைவர் திரு ஷாபாஷ் ஷெரீஃப்பின் வேட்பு மனு குறித்து பிளவு ஏற்பட்டதை அடுத்து திரு இம்ரான் கான் வெற்றி பெறுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தலைவர் பதவிக்கு பாகிஸ்தான் தெஹ்ரீக் ஏ இன்சாஃப் கட்சியின் தலைவர் திரு இம்ரான் கானும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் பிரிவு தலைவர் திரு ஷெரீஃபும் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இருவரின் வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன தேர்ந்தெடுக்கப்படும் பிரதமர் நாளை பதவியேற்பார் பிர் பஞ்சால் மலை பிரதேசத்தின் வடக்கே பாகிஸ்தான் தரப்பு ஊடுருவல் அதிகரித்திருப்பதாகவும் அதனை தடுக்க பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது இதனை தெரிவிக்கும் இந்திய ரானுவத்தின் அறிக்கை நேற்று இருநாடுகளின் ரானுவ நடவடிக்கை தலைமை இயக்குநர்கள் சந்தித்து பேசியதாக கூறுகிறது எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில் எதிரி நடமாட்டத்திற்கு எதிராக உடனடி நடவடிக்கையை பாகிஸ்தான் ரானுவம் எடுக்கும் என்று அந்நாட்டு ரானுவ நடவடிக்கை தலைமை இயக்குநர் உறுதியளித்தார் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது இந்திய தரப்பிலிருந்து பகிர்ந்துகொள்ளப்படும் தகவல்கள் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு உதவு செய்ய அவர் உறுதியளித்ததாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது இந்திய ராணுவ நடவடிக்கை தலைமை இயக்குநர் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி கவலை அளிக்கும் முக்கிய விஷயம் என்று வலியுறுத்தி கூறியதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லைக்கட்டுப்பாட்டுக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் சண்டை நிறுத்தத்தை மீறி மீண்டும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் குல்பூர் பகுதியில் இந்திய ரானுவ நிலைகள் மற்றும் சிவிலியன் பகுதிகள் மீது நேற்றிரவு பத்துமணி வாக்கில் பாகிஸ்தான் படையினர் துப்பாக்கிகளாலும் பீரங்கிகளாலும் தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன எல்லைப்பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய வீரர்கள் இந்த தாக்குதலுக்கு பதிவடி கொடுத்ததாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கேரள மாநிலத்தில் சமீபத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடுப்பத்தினருக்கு ஐக்கிய அரபு எமிரகத்தின் அதிபர் ஷேக் காலிஃபா பின் ஜாஹித் அல் நஹ்யான்இரங்கல் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திற்கு அவர் அனுப்பியுள்ள கேபிள் செய்தியில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நேற்றிரவு வெளியான ஐக்கிய அரபு எமிரக அரசு செய்தி நிறுவன அறிக்கை கூறுகிறது

பூட்டாளின் திம்பு நகரில் நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் நேபாளத்தை வென்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியது